உள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

உள்ளாட்சித்துறை என அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி எச்சரித்துள்ளார்

வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சாய் பிரவீத் ஹெச் எஸ் பிரணாய் ஆகியோர் இரண்டாவது கற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

சேலத்தில் புதிய அரசு சுட்டக் கல்லூரியை தொடங்கி வைத்தப் பேசிய அவர் சேலம் மாநகரம் வெளிநாடுகளுக்கு இணையாக மேம்படுத்தப்படும் என்றார்

சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாகக் கொண்டுவர மாநில அரசு மத்திய அரசிடம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்டடங்களிலும் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி கூறியுள்ளார்

மழைநீர் சேகரிப்பு மற்றும் மறுகழற்சி வசதிகளை செயல்படுத்தாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்த அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி இந்த வசதிகளை ஏற்படுத்தாத அடுக்குமாடிக் குடியிருப்புகளுக்கு ஒருவாரத்திற்குள் நோட்டஸ் அனுப்பப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் மேட்டுர் அணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள காவிரி நீர் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கடைமடைப் பகுதிகளை சென்றடையும் வரை இப்பகுதியில் உள்ள கிளை வாய்க்கால்கள் முன்னுரிமை அடிப்படையில் தூர்வாரப்படும் என உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட திருநெய்ப்பேர் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குடிமராமத்து வருடாந்திர மற்றும் சிறப்பு தூர்வாரும் திட்டங்கள் மூலம் இம்மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரப்பட்டு வருகிறது என்றார் கல்லணையிலிருந்து திறக்கப்பட்டுள்ள தண்ணீர் கடைமடைப் பகுதிகளை சென்றடையும் வகையில் தூர்வாரும் பணி நடைபெறுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

தண்ணீர் வந்து சேருவதற்குள் இப்பணிகளை விரைந்து முடிக்குமாறும் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவின் நிறுவனம் கொள்முதல் கெய்யும் பாலின் விலையை ஆண்டுதோறும் உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாவாஜி கூறியுள்ளார் விருதுநகரில் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கியபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஐந்தாண்டுகளாக பால் கொள்முதல் விலையும் விற்பனை விலையும் உயர்த்தப்படவில்லை என்றார் கால்நடைத் தீவன விலை உயர்வு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் ஆவின் நிறுவன ஊழியர்களின் நலன் கருதி பால் விலை உயர்த்தப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர் இந்த விலை உயர்வை மக்கள் ஏற்றுக் கொண்டிருப்பதாகத் தெரிவித்தார் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வாராய்ச்சிப் பணிகள் தொய்வின்றி நடைபெற நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு க பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார் மதுரையில் இளந்தமிழர் இலக்கிய பயிற்சி பட்டறையைத் துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கீழடி அகழாய்வு இடங்களில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றி அகழாராய்ச்சிப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றார்

கடந்த ஐந்து வாரங்களில் கண்டறியப்பட்ட இரட்டை சுவர் கோட்டை உறை கிணறு மற்றும் எழுத்துக்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு பாண்டியராஜன் தெரிவித்தார் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவது குறித்த ஆவோசனைகளை அரசு பரிசீலித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லி நார்த் அவென்யூ பகுதியில் கட்டப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைத்துப் பேசிய அவர் தற்போதுள்ள நாடாளுமன்றக் கட்டடத்தை மேம்படுத்தி நவீனப்படுத்துவது குறித்தும் ஆலோசித்து வருவதாகக் கூறினார்

நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களும் இதே கருத்தை வலியுறுத்தியிருப்பதால் இதற்கான ஆலோசனைகளில் அரசு அதிகாரிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொளால்ட் ட்ரம்ப்பை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் சுமார் அரைமணிநேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்தியாவுக்கு எதிராக வன்முறையைத் தூண்டும் வகையில் பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான்கான் பேசி வருவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக பிரதமர் அலுவலக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுதவிர பல்வேறு பிராந்திய விவகாரங்கள் குறித்தும் இந்தியா அமெரிக்கா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்புகளை அதிகரிப்பது குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெரும் தொழில் நிறுவனங்களுக்கான கார்ப்பரேட் வரி படிப்படியாக குறைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தொழில்துறை நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தொழில் அதிபர்களுக்கு அரசு உறுதுணையாக இருக்கும் என்றார்

இதனிடையே பத்திரிகைக் காகிதம் மீதான கங்கவரியை திரும்பப் பெற வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்படுவதாகவும் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் உலகப் பொருளாதாரம் நான்காவது தொழில் புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் வேளையில் இந்தியாவும் லாட்வியாவும் முக்கிய பங்குதாரர்களாக திகழ்கின்றன என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு கூறியுள்ளார் தமது மூன்று நாடுகள் பயணத்தின் இரண்டாம் கட்டமாக லாட்வியா சென்றுள்ள திரு வெங்கய்ய நாயுடு அந்நாட்டு தலைநகர் ரிகாவில் இந்திய சமுதாயத்தினரிடையே உரையாற்றினார் தொழில்நுட்பமும் புதிய கண்டுபிடிப்புகளும் தொழிற்புரட்சியில் முக்கிய பங்கு வகிப்பதாகக் கூறிய அவர் இந்தியா லாட்வியா தொழில் நிறுவனங்கள் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த ஒத்துழைப்புகளை மேற்கொள்ள ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவித்தார்

இலங்கையில் தமிழர்களுக்கு எதிரான சண்டையின் போது போர்க் குற்றத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஷவேந்திர சில்வா வை அந்நாட்டு ராணுவத்தின் புதிய தளபதியாக நியமித்திருப்பதற்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையத் தலைவர் திருமதி மிச்சல் பாலே அதிருப்தி தெரிவித்துள்ளார்

இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி ஏற்பாடு செய்துள்ளது பாலக்கோட் தாக்குதல் சும்பவத்திற்குப் பிறகு பாகிஸ்தானுக்கு எதிராக எத்தகைய போரையும் சந்திக்க இந்திய ராணுவம் தயார் நிலையில் இருப்பதாக ராணுவத் தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் கூறியுள்ளார்

விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்குவதில் தூத்துக்குடி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி முதன்மையானதாக செயல்படுகிறது என செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள அரசுப் பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு நிகராக அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளது என ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு பென்ஜமின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள மின்னணு சாதன தயாரிப்பாளர்கள் தங்களது நீடித்த பொறுப்பு அடிப்படையில் விற்பனை செய்யப்பட்ட மின்னனு பொருட்களை திரும்பப் பெற்று மறு சுழற்சிக்கு அனுப்புவதற்கான அங்கீகாரம் பெறுவதற்குரிய விண்ணப்பத்தை உடனடியாக மத்திய மாகக் கட்டுப்பாடு வாரியத்திடம் சமர்ப்பிக்குமாறு தமிழ்நாடு மாசுக் கட்டுப்பாடு வாரியம் அறிவுறுத்தியுள்ளது